நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

தலைமைத் தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று மாலை புதுடில்லி யில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இதை அறிவித்தார்

முன்னதாக தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் பேசுகையில் இது தொடர்பாக ஆணையம் பல்வேறு மறுஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருப்பதாகவும் பல்வேறு மாநிலங்களின் தேர்வுகள் மற்றும் பண்டிகைகளை கருத்தில் கொண்டே தேர்தல் தேதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

தேர்தல் தேதி அறிவிக்கப் பட்டதைத் தொடர்ந்து தேர்தலுக்கான மாதிரி நெறிமுறைகள் இன்று முதலே அமலுக்கு வந்துள்ளன நாட்டின் முக்கிய தொழிலகங்களைப் பாதுகாக்க மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டு வரும் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

தொழிலன பாதுகாப்புப் படையினர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நெருக்கடி நேரங்களில் மனிதாபமான உதவிகளையும் வழங்கி வருவதை அவர் சுட்டிக் காட்டினார் பணியின் போதே உயிர் நீத்த தொழிலக பாதுகாப்புப் படையினருக்கான நினைவிடத்தில் பிரதமர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் வீரர்களின் அணிவகுப்பை அவர் பார்வையிட்டு சிறப்பாக பணி புரிந்தவர்களுக்கான விருதுகளையும் வழங்கினார் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவித்தால் மிகப் பெரிய விலை கொடுக்க நேரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் மங்களுரில் பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி கேந்திரா நிர்வாகிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியா எவரையும் சீண்டிப் பார்க்காது என்றாலும் மற்றவர்கள் சீண்டினால் சும்மா விடாது என்றார் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் எந்த ஒரு சக்தியும் பாரதிய ஜனதாவைத் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்க உள்ளார் மறைந்த ஹிந்தி திரைப்பட நடிகர் காதர்கா னுக்கு பத்மஸ்ரீ விருதும் பத்திரிகையாளர் குல்தீப் நய்யார் அகாலிதள் தலைவர் எஸ் எஸ் தீண்ட்ஷா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதும் மரணத்திற்கு பிந்திய முறையில் வழங்கப்பட உள்ளது பத்மவிபூஷன் விருது பெறுவோர் பட்டியலில் மஹாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த நாடகக் கலைஞர் திரு புரந்தரே உள்ளிட்டவர்களும் பத்மஸ்ரீ விருது பெறுவோர் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த திரு பிரபுதேவா உள்ளிட்டவர்களும் இடம் பெற்றுள்ளனர்

என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு

ரங்கசாமி ஒரு மலிவான சந்தர்ப்ப்பாத அரசியல் வாதி என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

ரங்கசாமி தமைது சொந்தக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரையே விமர்சிப்பது இதைத் தெளிவாக நிரூபித்திருப்பதாக திரு நாராயணசாமி இன்று புதுவையில் புதுப்பிக்கப்பட்ட காங்கிரஸ் அலுவலகத்தின் திறப்பு விழாவில் பேசுகையில் கூறினார்

நாராயணசாமி குற்றம் சாட்டினார் ஜெயல்லிதா வால் துரோகி என அழைக்கப்பட்ட என்ஆர் காங்கிரசுடன் தற்போது மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பது எப்படி என்பது பற்றி அஇஅதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

ரங்கசாமி புதுச்சேரி க்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தரும் கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை என்று திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா அரசியல் கட்சித் தலைவர்களை கொள்கை அடிப்படையில் அன்றி தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இயற்கையான கூட்டணியே தவிர சந்தர்ப்பவாதம் அல்ல என்று அவர் கூறினார் என்ஆர் காங்கிரஸ் தொடக்கப்பட்டதில் இருந்து அஇஅதிமுக வுடன் மட்டுமே கூட்டணி அமைத்துக் கொண்டதாகவும் சில தகவல் தொடர்பு இடைவெளியால் ஜெயல்லிதா வுடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் போனதைத் தொடர்ந்தே இரு கட்சிகளம் தனித்தனியே போட்டியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் விரோத சக்திகள் ஆட்சிக்கு வர இதனால் ஏதுவாகி விட்டதாக்க் குறிப்பிட்ட அவர் அஇஅதிமுக வும் என்ஆர் காங்கிரசும் அப்போதே ஓரணியாக போட்டி இட்டிருந்தால் பெரிய வித்தியாசத்தில் வெற்றிபெற்றிருக்க முடியும் என்றார் தற்போது ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதால் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் நிச்சயம் வெற்றிபெறுவார் என்று அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கூட்டணியால் காங்கிரஸ் கலக்கம் அடைந்திருப்பதே விமர்சனங்களுக்கு காரணம் என்றும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட முன் வந்தவர்கள் அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு பயந்து பின்வாங்கி விட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தற்போது புதிய வேட்பாளரைத் தேடி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்

வைத்திலிங்கம் பிப்டிக் தலைவர் திரு

சிவா ஆகியோர் இன்று கூட்டாக இயக்கி வைத்தனர் புதுச்சேரி நகரப் பகுதி முழுவதற்கும் மரப்பால் துணை மின்நிலையத்தில் இருந்து மின் வினியோகம் செய்யப்படுவதால் உருளையன்பேட்டை மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப் படுவதை சரிப் படுத்தும் வகையில் இப்பகுதி மக்களின் கோரிக்கை படி புதிய மின்பாதை அமைக்கப்பட்டுள்ளது